தீவிரவாதத்திற்கு எதிராகவும் அதை ஊக்குவிப்பவர்களுக்கு எதிராகவும் உறுதியான நடவடிக்கைகள் தேவை என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இந்த சட்டப் பிரிவு தீவிரவாதத்தை ஊக்குவித்து வந்ததாக அவர் தெரிவித்தார் இந்தசட்டப்பிரிவு நீக்கப்பட்டதன் மூலம் அங்கு வளர்ச்சியும் வளமும் அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் பெண்கள் எஸ்சி எஸ் டி பிரிவினர் உள்ளிட்டோருக்கு உரிமைகள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தங்களது நாட்டை முறையாக நீர்வகிக்கத்தெரியாத சில அரசுகள் தீவிரவாதத்தை ஊக்குவித்து அதை ஆதரிப்பதாக பிரதமர் குற்றம் சாட்டினார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை அமெரிக்க அதிபர் திரு டொளால்டு டிரம்ப்பும் உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே இந்தியாவுக்கும் அதன் ஜனநாயகத்திற்கும் தனிச்சிறப்பு என்று பிரதமர் குறிப்பிட்டார் புதிய இந்தியா உருவாகி வருவதாக கூறிய அவர் சவால்களை கடந்து முன்னேற்றப்பாதையில் நாடு செல்வதாக தெரிவித்தார் ஐந்து ட்ரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி இந்தியா செல்வதாக அவர் கூறினார் மோடி நலமா என்ற இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிடப்பட்டிருப்பதை குட்டிக்காட்டிய பிரதமர் எல்லாம் கவுக்கியம் என்று தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளில் தெரிவித்தார்

பயங்கரவாதத்தை வேரறுக்க இருநாடுகளும் இணைந்து செயல்படுவதாக திரு டிரம்ப் குறிப்பிட்டார் இந்தியா அமெரிக்கா இரு நாடுகளுக்குமே எல்லை பாதுகாப்பு மிக முக்கியமானது என்று கூறிய அவர் இரு நாடுகளும் பாதுகாட்புத் துறையில் உறவுகளை மேலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்தியாவில் மேற்கொள்ளும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் அரசின் நடவடிக்கைகளால் கமார் முப்பது கோடி மக்கள் இந்தியாவில் வறுமையிலிருந்து விடுபட்டிருப்பதாக திரு டிரம்ப் குறிப்பிட்டார் ஹுஸ்டனில் உள்ள என்ஆர்ஜி அரங்கத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பங்கேற்று இருதலைவர்களின் உரைகளையும் கேட்டனர் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்டு டிரம்பும் கூட்டத்தில் இணைந்து பங்கேற்று மக்கள் முன்னிவையில் உரையாற்றியது இதுவே முதல் முறையாகும் இந்த கூட்டத்திற்கு பின்னர் ஹுஸ்டனில் மகாத்மா காந்தி அருங்காட்சியக அடிக்கல் நாட்டுவிழாவிலும் பிரதமர் நரேந்திர மோதி பங்கேற்றார் பின்னர் குஜராத்தி சமாஜ் சார்பில் ஹுஸ்டனில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கம் ஒன்றையும் பிரதமர் திறந்து வைத்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் சுட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத் தேர்தலும் சத்தீஷ்கர் மாநிலம் தண்டேவாடா சுட்டப்பேரவைத்தொகுதி இடைத் தேர்தலும் இன்று நடைபெறுகிறது இந்த இரு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது ஹமீர்பூர் தொகுதியில் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும்

அமித் ஷா தெரிவித்துள்ளாா்

இதனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததும் அந்த சுட்டப்பிரிவை நீக்கியதாகவும் அவர் தெரிவித்தார்

கஷ்மீரில் முன்பு ஆட்சி புரிந்தவர்கள் ஊழல் தடுப்பு காவல் பிரிவை ஏற்படுத்த அனுமதிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்

ஆக்கிரமிப்பு கஷ்மீர் குறித்து மட்டுமே இனி பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா்

இந்த சுட்டப்பிரிவுகள் கண்மீர் மாநிலத்தின் வளர்ச்சியை தடுத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டனார்

ஆனால் எந்த நாடும் பாகிஸ்தானுக்கு துணை நிற்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஆக்கிரமிப்பு கஷ்மீருக்கு வருகைதந்த பாகிஸ்தான் பிரதம் இம்ரான் கான் இந்திய பாகிஸ்தான் எல்லையை தாண்டக்கூடாது என்று தனது நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியதை சுட்டிக்காட்டினார் இது ஒரு நல்ல அறிவுரை என்றும் அவர் கூறினார் பாகிஸ்தானிலிருந்து எல்லை தாண்டுபவர்கள் மீண்டும் பாகிஸ்தானுக்கு திரும்பிச் செல்ல முடியாது என்று அவர் தெரிவித்தார்

ராஜ்நாத் சிங் எச்சரித்தார் உத்தரப்பிரதேசத்தில் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டம் மற்றும் ஆயூஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டதன் முதலாம் ஆண்டு நிறைவு விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு மாநில அரசு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக எமது லக்னோ செய்தியாளர் தெரிவிக்கிறார் லக்னோவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு போதி ஆதித்யநாத் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் அனைத்து மாவட்டங்களிலும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இவற்றில் மத்திய மாநில அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துகொள்ள உள்ளனர்

கோரக்பூர் மாவட்டத்தில் அதிக அளவிலான காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன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

இந்தியாவுக்கான சகவதி அரேபிய தூதர் திரு சகவுத் பின் முகமது அல் கஃபி செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார் சவுதி அரேபியாவின் எண்ணெய் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளபோதிலும் சந்தை நிலவரத்தில் பின்னடைவு ஏற்படாதவாறு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் தற்போதைய சசூழ்நிலையில் சர்வதேச வல்லுநர்களும் ஐநாவும் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் சவுதி எண்ணெய் நிறுவன தாக்குதல் தொடர்பான விசாரணையில் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்றம் அவர் கேட்டுக்கொண்டார் அபுதாபியில் முதலீடு குறித்த பணிக்குழுவின் ஏழாவது இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் உயர்நிலை கூட்டம் நேற்று நடைபெறுகிறது இதற்கு மத்திய தொழில் வர்த்தகம் மற்றும் ரயில்வேதுறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அபுதாபி இளவரசரும் முதவீட்டு ஆணையத்தின் நிர்வாக இயக்குநருமான திரு ஷேக் ஹமாத் பின் சையத் அல் நஹ்யான் ஆகியோர் கூட்டாக தலைமை வகித்தனர் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு உணவு பதனம் விமானப் போக்குவரத்து ரயில்வே புதப்பிக்கத்தக்க எரிசக்தி அடிப்படை கட்டமைப்பு கப்பல்கட்டுதல் போன்ற துறைகளில் இருதரப்பு முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி இந்தக்கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டது இந்த உயர்நிலை செயல்திட்டகுழவின் இருநாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்தழைப்பை அதிகரிக்கும் என்று வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்

இருநாடுகளுக்கும் இடையில் முதலீடுகளை அதிகரிக்க இந்த உயர்நிலைக்கூட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று அபுதாபி இளவரசரும் முதலீட்டு ஆணையத்தின் நிர்வாக இயக்குநருமான திரு ஷேக் ஹமாத் பின் சையத் அல் நஹ்யான் தெரிவித்தார் நீடித்த வளர்ச்சியின் பயன்கள் அனைவரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்று சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் ஐநாவில் நடைபெற்ற பருவநிலை செயல்திட்ட உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் கற்றுச்சூழல் மாசை தடுப்பதில் இந்தியாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றார் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வகுக்கப்பட்டுள்ள ஒன்பது அம்ச நடைமுறைகள் பாரீஸ் ஒப்பந்தத்தின் இலக்குகளை அடைய உதவும் என்று அவர் தெரிவித்தார்

வளைகுடா பகுதியில் அந்நிய படைகள் நுழைவது ஈரானின் பாதுகாப்புக்கு அச்கறுத்தலை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டின் அதிபர் ஹசன் ரவுஹானி கூறியுள்ளார்